முன்னாள் முதலமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி ராஷ்டரிய ஜனதா தள கூட்டணியில் சேர்ந்துள்ளார்

இந்த சந்திப்பின்போது இருதரப்பு உறவுகள் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இருத்தலைவர்களும் ஆலோசிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜோர்டான் மன்னருக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் ஜோர்டான் மன்னர் இஸ்லாமிய பாரம்பரியம் என்ற தவைப்பில் உரையாற்றுகிறார் மாலையில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடுவையும் சந்திக்கிறார் முன்னதாக நேற்று நடைபெற்ற இந்திய ஜோர்டான் வர்த்தகக்குழுக் கூட்டத்தில் பேசிய ஜோர்டான் மன்னர் ஜோர்டானில் தொழில் தொடங்குவதற்கு இந்திய நிறுவனங்களுக்கு அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் பின்னர் பேசிய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு இருநாடுகளும் இணைந்து வர்த்தகத்தை வேகமாக வளர்ச்சிப்பெற செய்ய முடியும் என்று தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திருமதி மெஹ்பூபா முஃப்தி பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேற்று புதுதில்லியில் சந்தித்து அம்மாநிலத்தில் தற்போது நிலவும் சூழல்கள் குறித்தும் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் எடுத்துரைத்தார் இது குறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கு மற்றும் எல்லைப் பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவல் முயற்சி குறித்தும் திருமதி மெஹ்பூபா முஃப்தி பிரதமரிடம் விளக்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது

பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்களின் கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது

கூட்டத்திற்குப்பின் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பூபேந்திர யாதவ் நாடாளுமன்றம் மற்றும் சுட்டப்பேரவைத் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்தினால் ஏற்படும் பலன்கள் மற்றும் வளைவுகள் பற்றி விவாதிக்கப்பட்டதாக கூறினார் சத்தீஷ்கர் மாநில முதலமைச்சர் திரு ரமன்சிங் கூறுகையில் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார் இக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கட்சித் தலைவர் திரு அமித் ஷா ஆகியோர் கலந்து கொண்டனர்

ஜோர்டான் நாட்டுடன் ககாதாரம் மற்றும் மருத்துவ அறிவியல் துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவும் மேசிடோனியா நாட்டுடன் ககாதாரத்துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவும் பிஜி நாட்டுடன் புதப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறையில் கையெழுத்திடவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதம மந்திரி கிராமச்சாலைகள் மேம்பாட்டு இரண்டாம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டுமென்று தமிழக அரசு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மாநில உள்ளாட்சி மற்றும் ஊரக வளா்ச்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி நேற்று புதுதில்லியில் மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமரை நேற்று சந்தித்து பேசினார் தமிழக உள்ளாட்சி அமைப்புக்களில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் நிறைவேற்றப்பட்டு வரும் திட்டங்களின் தற்போதைய நிலையை அவர் விளக்கினார் தமிழ்நாடு அமைதிப் பூங்காவாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமிகூறியிருக்கிறார்

தமிழ்நாட்டில் சுட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதற்கு தமிழக காவல்துறையின் செயல்பாடுகள் தான் காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டிலேயே அதிக காவல் நிலையங்கள் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் சிறந்த காவல் நிலையமாக கோவை ஆர் எஸ் புரம் காவல் நிலையம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதையும் அவர் கட்டிக்காட்டினார் பீகாரில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமேலவை உறுப்பினர்கள் நான்கு பேர் ஐக்கிய ஜனதா தள கட்சியில் சேர்ந்துள்ளனர் இது குறித்து பாட்னாவில் சுய்தியாளர்களிடம் பேசிய மாநில காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு அஷோக் சவுத்ரி கூறுகையில் திரு தன்வீர் அக்தர் திரு திலிப் சவுத்ரி மற்றும் திரு ராமச்சந்திர பாரதியும் தாமும் ஐக்கிய ஜனதா தள கட்சியில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார் இந்நிலையில் பீகார் முன்னாள் முதலமைச்சரும் ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ட்சா கட்சியின் தலைவருமான திரு ஜித்தன் ராம் மாஞ்சி ராஷ்டீரிய ஜனதா தள கூட்டணியில் சேர்ந்துள்ளார் இது குறித்து திரு இத்தன் ராம் மாஞ்சி கூறுகையில் ஐக்கிய ஐனதா தள கட்சியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்த பிறகு தாம் சங்கடமான சூழ்நிலையை உணர்ந்ததாக தெரிவித்தார்

மாணவர்கள் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தடுக்க மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் தலைமையில் நான்காயிரம் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன

வருமானவரி ஏய்ப்பு தொடர்பாக வைர வியாபாரி நீரவ் மோடி மற்றும் அவரது நிறுவனங்களுக்கு சொந்தமான நான்கு அசையா சொத்துக்களை வருமானவரித்துறை இணைத்துள்ளது

ரூபாய் மதிப்பிலான சூரிய மின்சக்தி நிறுவனமும் அடங்கும் நீரவ் மோடி மற்றும் அவரது தொழில் கூட்டாளி மெகுல் சோக்சி ஆகியோருக்கு எதிராக நிலம் விமான நிலையம் மற்றும் துறைமுகப்பகுதிகளில் தேடுதல் சுற்றறிக்கையை வருமானவரித்துறை வெளியிட்டுள்ளது

பஞ்சாப் நேஷ்னல் வங்கியில் இவர்கள் மோசடி செய்ததாக கூறப்பட்டதை அடுத்து பல்வேறு துறை அமைப்புகள் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றன ஐஎன்ஸ் மீடியா சுட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் சிபிஐயால் நேற்று கைது செய்யப்பட்ட திரு கார்த்தி சிதம்பரத்தை ஒருநாள் காவலில் வைத்து விளரிக்க சிபிஐக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்தள்ளது முன்னதாக நேற்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் மகனான திரு கார்த்தி சிதம்பரத்தை பெருநகர நீதிமன்ற நீதிபதி திரு கமித் ஆனந்த் முன்பு ஆஜர்ப்படுத்திய சிபிஐ

எனினும் ஒருநாள் காவலில் விசாரிக்க அனுமதி அளித்த நீதிபதி திரு கார்த்தி சிதம்பரத்தை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்ப்படுத்துமாறு உத்தரவிட்டார்

சணல் மூலம் சாளிடரி நாப்கி தயாரித்துள்ள இந்திய சணல் தொழில் ஆராய்ச்சி கழகத்தை மத்திய ஜவுளி மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி பாராட்டியுள்ளார் கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பெண் தொழில் முனைவோருக்கு ஆதரவு அளிக்குமாறும் கிராமப்புற பெண்களின் மேம்பாட்டிற்கு ஒத்துழைக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் பத்து லட்சும் ரூபாய் மதிப்பிலான சணல் சானிடரி நாப்கிள் தயாரிக்கும் இயந்திரத்தை மத்திய அரசின் முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர் வாங்க முடியும் என்றும் அவர் கூறினார் மேலும் நவீன சணல் தயாரிப்பு தொழிலுக்கு மத்திய அரசு ஆதரவு அளிக்கும் என்று திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்தார் சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்திலிருந்து ரஷ்யா இடை நீக்கம் செய்யப்பட்ட உத்தரவை ஒலிம்பிக் சங்கம் விலக்கிக் கொண்டுள்ளது இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அது கூறியுள்ளது தென் கொரியாவில் சமீபத்தில் நடைபெற்ற குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் ரஷ்யா கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டது